லஞ்ச ஊழல் முறைகேடுகள் இல்லாத நிலையை உருவாக்க தொழில்நிறுவனங்கள் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு துணை தலைவர் திரு

நிதி சீர்திருத்தங்கள் நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்

டென்மார்க் ஓபன் பேட்மிட்டன் போட்டி ஓடன்ஸ் நகரில் இன்று தொடங்குகிறது

தொழில் நிறுவனங்கள் வரிகளை முறைகளை செலுத்துவதை நோக்கமாகக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் தொழில்கூட்டமைப்பு சங்கங்கள் இதுதொடர்பான தொழில்நிறுவனங்களை அறிவுறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் தொழில் வளம் வினியோகம் பயன்பாடு போன்றவை நாட்டின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என்றும் சுட்டிக்காட்டிய அவர் அரசின் சீர்திருத்தங்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் பின்பற்ற அசோசேம் முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் நீண்ட கால திட்டமிடலில் நாம் பின்தங்கியிருப்பதாக கூறிய திரு

லஞ்சம் ஊழல் முறைகேடுகள் போன்றவை இல்லாத நிலையை உருவாக்க தனிநபர்களும் தொழில் அமைப்புகளும் பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தொழில் நிறுவனங்களில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் எவ்வித தயக்கமும் இல்லாமல் அவற்றை எடுத்துரைக்கும் சமூக ஆர்வலர்களை அனைத்து தொழில் நிறுவனங்களும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு முதலாளித்துவத்தில் நம்பிக்கை கொண்டிருந்த நாடுகள் தற்போது பாதுகாப்பான வர்த்தகத்தை நோக்கி நகர்வதாக கூறினார் உலகளாவிய சவால்களின் மத்தியிலும் வர்த்தகம் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் இந்தியா வளர்ச்சியடைவதை அரசு உறுதி செய்யும் என்றார்

இத்தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ராஜாமணி உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை திருச்சி சத்திரம்பேருந்து நிலையத்தில் கொடியசைத்து துவக்கி வைத்தார்

டாக்டர் அனிதா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் சித்தோடில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நீட் மருத்துவ நுழைவுத்தேர்வுக்கான பயிற்சிகள் பள்ளி நேரங்களில் வழங்கக்கூடாது என அரசு அறிவித்துள்ளதால் ஏனைய நேரங்களில் பெற்றோர் மற்றும் மாணாக்கரின் விருப்பதிற்கேற்ப சிறப்பு பயிற்சிகள் நடத்தலாம் என்றும் குறிப்பிட்டார்

செங்கோட்டையனுடன் அமைச்சர்கள் திரு

கருப்பணன் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஈரோடு மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர்

எடப்பாடி

பழனிசாமி சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெறும் விழாவில் தேசிய பள்ளிக்குழு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு காசோலைகளை இன்று வழங்குகிறார்

இந்த மானிய உதவித் திட்டம் நுண்ணீர் பாசன முறையை பின்பற்றும் விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது

இது தொடர்பான விவரங்களை அறிய தோட்டக்கலை அலுவலகங்களை அணுகி பயன்பெறுமாறு அரசு அறிவித்துள்ளது

உதயகுமார் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் மாநில பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தலைமையில் காஞ்சிபுர மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது

கடம்பூர் ராஜீ தெரிவித்துள்ளார்

மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் தேசிய தரநிர்ணய மதிப்பீட்டுக்குழும செயற்குழு தலைவர் முனைவர் வீரேந்திர சிங் சவுகான் பட்டமளிப்பு உரை நிகழ்த்துகிறார்